ஒத்துழைப்பு கூட்டாட்சியின் முதல் உதாரணம் சரக்கு மற்றும் சேவை வரி என்று பிரதமர் திரு

கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்கப்படும் என்று மத்திய இணை அமைச்சர் திரு

அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கைக் கேற்ப சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு

சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வாழ்க்கையின் ஒருபகுதியாக அனைவரும் யோகாவை மாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் பெங்களுரூவில் நடைபெற்ற இந்திய ஆப்கன் நாடுகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஆப்கன் அணியை நட்பு ரீதியில் அழைத்தது பாராட்டிற்குரியது என்றார்

மருத்துவர்கள் தினம் வரும் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது குறித்து பேச வேண்டும் என்று ஏராளமானோர் நரேந்திரமோடி செயலியில் கேட்டிருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார் கபீர்தாசரின் வரலாறு குறித்து நினைவு கூர்ந்த பிரதமர் மத இன வேறுபாடுகள் இன்றி அறிவு மற்றும் ஞானத்தின் அடிப்படையில் மக்களை அடையாளம் காண வேண்டும் என்ற கபீர்தாசரின் அறிவுரைகளை பிரதமர் எடுத்துரைத்தார்

மத்திய அரசின் பல்வேறு திட்ட பயனாளிகளுடன் நமோ செயலி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடியது குறித்து பேசுகையில் இது நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த கற்றல் அனுபவமாக மாறியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் பிரதமர் தேசிய மெட்ரோ ரயில் தடக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் முன்த்கா பஹதூர்கட் இடையேயான தில்லி மெட்ரோ வழித்தடத்தை காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கு இது வழிவகை செய்யும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி ஹரியானா முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

முதலமைச்சர் காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதால் தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் கிடைக்கும் என முதலமைச்சர் திரு

சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் சென்னை சேலம் பசுமை வழிச்சாலை அமைக்க விவசாயிகள் தாமாகவே முன்வந்து நிலத்தை வழங்கியுள்ளதாக கூறிய முதலமைச்சர் நிலம் வழங்கும் விவசாயிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார்

மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை ஆளுநர் பார்வையிட்டு ஆய்வு செய்வது ஆக்கப்பூர்வமான செயல் என்று கூறிய முதலமைச்சர் சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்குவதற்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுக தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பசுமைவழி சாலை மூலம் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படும் என்று குற்றம் சாட்டியுள்ளார்

இருவரி காஞ்சிபுரத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குலுவாடி ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது

பசும்பொன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகள் குழு இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஸ்டெர்லைட் குடியிருப்பு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்